பிரதமர் திரு

விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் சர்வதேச உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

வெளிப்படையான வரி விதிப்பு நேர்மையாக வரி செலுத்துவோரை கவுரவித்தல் என்ற திட்டத்தை புதுதில்லியில் காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் வரி விதிப்பு முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவந்திருப்பது நல்ல பலன்களை அளிக்க தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதித்துறை இணை அமைச்சர் திரு

மாற்றுத்திறனாளி மாணாக்கர் விடுதிகளில் நேரில் சென்று அவர்களுக்கு இனிப்புகளை வழங்க மாநில சமூக நலத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சா் உத்தரவிட்டுள்ளார்

இதனிடையே சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையம் முழுவதும் தமிழக காவல்துறையும் வெடி குண்டு நிபுணர்களும் சோதனைகளை தீவிரபடுத்தியுள்ளன் கண்காணிப்பு பணிகளையும் முடுக்கிவிட்டுள்ளனர்

தஞ்சை ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் இன்று பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

பிளாஸ்மா தானம் செய்து ஆயுதப்படை காவலர்கள் அனைவருக்கும் முன் உதாரணமாக திகழ்வதாகவும் அமைச்சர் பாராட்டினார்

மற்றவர்களின் உயிர் காக்க உதவிகரமாக இருக்கும் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும்வகையில் இந்த தினம் ஆண்டுதோறும் இதேநாளில் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

உடல் உறுப்பு தானத்தின் உன்னதத்தை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வரவேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நாள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் எம்

காவிரி காவிரி நதி நீர் ஒழுங்குமுறை ஆணையக்கூட்டம் காணொலி மூலம் இன்று நடைபெறுகிறது தமிழகத்தின் சார்பில் தஞ்சை காவிரி நீர் முதுநிலை பொறியாளர் எஸ் அன்பரசன் காவிரி தொழில்நுட்ப பிரிவின் திரு

அணை திறப்பு முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி பல்லவி பல்தேவ் இன்று திறந்துவைத்தாா்

ஸ்டாலின் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு

செல்வம் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக கட்சித்தலைவா் திரு

க

கட்சிக்கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டமையால் இந்நடவடிக்கை